மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகளை புதுதில்லியில் இன்று தொடங்குகிறார் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை இம்மாத இறுதிக்குள் ஆதாருடன் இணைக்க வேண்டியது கட்டாயம் என்று வருமானவரித்துறை தெரிவித்துள்ளது

ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது

நக்ஸல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகோதார் ஜமுனா கிரிதி தும்ரி துண்டி ஆகிய ஐந்து தொகுதிகளில் பிற்பகல் மூன்று மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் மற்ற பத்து தொகுதிகளில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணிவரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

தேர்தலை அமைதியாகவும் சமூகமாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு வினய் குமார் சவுபே கூறியுள்ளார்

தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் துணை ரானுவப் படையினரும் காவல் துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுத்தப்பட்டுள்ளனர் சமூக விரோதிகள் ஊடுருவுவதை தடுக்க பீகார் மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உடனான எல்லைகள் சீல்வைக்கப்பட்டுள்ளன ஹெலிகாப்டர்கள் மூலம் மாநில எல்லைப்பகுதிகள் கண்காணிக்கப்படுகின்றன

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகளை புதுதில்லியில் இன்று தொடங்குகிறார் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு பல்வேறு துறை வல்லுநர்கள் மற்றும் தொழில் துறையினருடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக அடுத்த சில நாட்களுக்கு தொழில்நிறுவளங்களின் பிரதிநிதிகள் வேளாண்துறை வல்லுநர்கள் பொருளாதார நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார் வரும் பிப்ரவரி மாதம் முதல் தேதி நாடாளுமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிதிநிலை அறிக்கையை அவர் தாக்கல் செய்யவுள்ளார் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை ஆதாருடன் இந்த மாத இறுதிக்குள் இணைக்கவேண்டியது கட்டாயம் என வருமானவரித்துறை தெரிவித்துள்ளது

இந்நிலையில் இதற்கான காலக்கெடுவை இந்த மாத இறுதிக்கு நீட்டித்து நேரடி வரிகள் வாரியம் உத்தரவிட்டது ஆதார் எண்ணுடன் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை இணைக்க வருமானவரித்துறைக்கு எஸ் எம் எஸ் மூலம் தகவல் அனுப்பி ஆதாருடன் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை இணைக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரிமை சுட்டத்திருதத்திற்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து ஜாமியா ஃபிரன்ஸ் காலனி மதன்பூர் கதர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் நிலவும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா கூறியுள்ளார் தில்லியில் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக ஜாமியா மிலியா நகர் பகுதியில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது மூன்று பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டது

வன்முறையில் ஈடுபட்டவர்கள் கற்களை வீசியதில் காவல் துறையினர் சேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறினார்

தில்லி காவல் துறையினர் கேட்டுக்கொண்டதை அடுத்து ஜாமியா மிலியா இஸ்லாமியா சுத்தேவ் விகார் வசந்த் விகார் ஆர் கே புரம் உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது வன்முறை சம்பவங்கள் ஏற்புடையதல்ல என்றும் மக்கள் அமைதி காக்குமாறும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வாக்கு வங்கி அரசியலை மேற்கொண்டு தில்லி மக்களை தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது

இந்த போரின் முடிவில் கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற தனி நாடாக உருவானது இந்த வெற்றியை குறிக்கும் வகையில் இன்று கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன அஸ்ஸாமில் கடந்த மூன்று நாட்களில் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை என்று மாநில அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலத்தின் சில பகுதிகளில் நேற்று அமைதியான முறையில் போராட்டங்கள் நடைபெற்றன இயல்புநிலை திரும்பிவருவதை அடுத்து கவுஹாத்தி திப்ருகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது ஜனநாயக முறையிலான போராட்டங்கள் என்ற பெயரில் வன்முறை சும்பவங்களில் ஈடுபடும் சமூகவிரோத சக்திகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் எச்சரித்துள்ளார் மாநில மக்களின் நலன்களையும் உரிமைகளையும் காக்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே அஸ்ஸாமில் குறிப்பாக பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குப் பகுதியில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று பிஜேபியின் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கனபரிஷத் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை சந்தித்து வேண்டுகோள் விடுக்க இருப்பதாகவும் அக்கட்சி கூறியுள்ளது மேகாலயாவில் இந்த திருத்த சுட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் குறைந்து நேற்று இயவ்பு நிலை திரும்பியது

ஷில்லாங் நகரில் எந்த பகுதியிலும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களை கைவிட்டு மக்கள் அமைதிகாக்க வேண்டும் என்று மாநில ஆளுநர் திரு ஜகதீப் தன்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தில் கட்டுப்பாட்டுடன் நடந்துகொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் குடியுரினம திருத்தச்சுட்டம் மேற்குவங்கத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள விளம்பரங்களை திரும்பப்பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பொறியியல் மாணவர்கள் தொழில் முனைவோர் ஆவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய திறள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார் அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு சார்பில் ஒலிபரப்பாகும் வாராந்திர ாொது விவாத நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது இன்று இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சியில் தில்லியில் அங்கீகரிக்கப்படாத குடியிருப்புகளுக்கு உரிமம் வழங்குவது தொடர்பான விவாதம் நடைபெறுகிறது இதில் மத்திய அரசின் வீட்டுவசதி மற்றும் நகர்ட்புற வளர்ச்சித்துறை செயலாளர் பங்கேற்று நேயர்களின் கேள்விகளுக்க பதிலளிக்க உள்ளார்

எஃப் எம் கோல்டு மற்றும் கூடுதல் அலைவரிசகைளில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இந்தியாவுக்கு எதிரான முதவாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட்இண்டீஸ் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் பகல் இரவு ஆட்டமாக நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட்இண்டீஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வெஸ்ட்இண்டீஸ் அணி முன்னிலை பெற்றுள்ளது